சுகாதாரகட்டமைப்பைமேம்படுத்தப்படுவதைஉறுதிசெய்யவேண்டும் நாட்டில் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிஅதிகாரிகளைஅறிவுறுத்தியுள்ளார்

ஆக்ஸிஜனைஎடுத்துச்செல்லும் ரயில் சேவைமற்றும் விமானப்படையின் சேவைகுறித்தபிரதமருக்குஅதிகாரிகள் விளக்கினர் மருத்துவபடுக்கைகள் மற்றும் தீவிரசிகிச்சைப்பிரிவு வசதிகள் தொடர்பாகவும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் இக்கூட்டத்தில் அமைச்சரவைசெயலாளர் உள்துறைசெயலாளர் தகவல் மற்றம் ஒலிபரப்புத்துறைசெயலாளர் மருந்துதுறைசெயலாளர் நிதிஆயோக் உறுப்பினர்கள் உள்ளிட்டஉயர் அதிகாரிகள் பங்கேற்றதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் திருநரேந்திரமோடிகத்தார் நாட்டுஅமீர் திருதமிம் பிள் ஹமத் அல் தாளியிடம் பிரதமர் தொலைபேசிவாயிலாகஉரையாடினார் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவிற்குஅளித்துவரும் ஆதரவுக்காககத்தார் நாட்டிற்குபிரதமர் நன்றிதெரித்தார் நோய்த்தொற்றுகாலத்தில் கத்தார் நாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் நலனில் அக்கறைகொண்டதற்காகவும் பிரதமர் கத்தார் நாட்டுஅமீரிடம் நன்றிதெரிவித்துக் கொண்டார்

என்ற இணையதளம் வாயிலாகபதிவு செய்யுமாறகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அவர்களுக்குவரும் சனிக்கிழமைமுதல் தடுப்பு மருந்துசெலுத்தப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

ஒருகோடிக்கும் மேற்பட்டதடுப்பு மருந்துகள் மாநிலங்கள் மற்றும் யூளியள் பிரதேசஅரசுகளிடம் தற்போதுஉள்ளதாககூறப்பட்டுள்ளது

கோவிட் சூழ்நிலைகுறித்துஅனைத்துமாநிலஆளுநர்களுடன் பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பேச்சுநடத்தினார் ப்போதுமுன்னாள் ராணுவத்தினரைநோய் தடுப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்திக் கொள்வதுகுறித்துமுதலமைச்சர்களிடம் எடுத்துரைக்குமாறுஅவர் கேட்டுக்கொண்டார் ரானுவத்தில் பணியாற்றிஒய்வு பெற்றதுணைமருத்துவப் பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் ஆகியோரைநோய் தடுப்பு நடவடிக்கைளில் பயன்படுத்திக் கொள்ளுமாறுதிரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாகபல்வேறுமாநிலங்களில் ஊரடங்கு அமவ்படுத்தப்பட்டுவருகிறது

மாநிலங்களுக்கு இடையேயானசரக்குபோக்குவரத்தஉரியமருத்துவபரிசோதனைக்குப் பிறகுஐப்பதுசதவீதஅளவிற்குஅனுமதிக்கப்படும் என்றும் அரசுஅலுவலகங்கள் ஐப்பதுசதவீதபணியாளர்களுடன் பணிபுரியஅனுமதிக்கப்படும் என்றும் நாகாலாந்துஅரசுதெரிவித்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ளஅனைத்துகடைகளும் மாலைஐந்துமணிவரைமட்டுமேசெயல்படஅனுமதிக்கப்படுவதாககூறப்பட்டுள்ளது

குஜாத் மாநிலத்தில் மேலும் ஒன்பதுநகரங்களில் இரவுநேரஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ளகாஜா ஷாகிப் தர்காவிற்குசொந்தமானநிலத்தில் கோவிட் சிகிச்சைமையம் அமைக்கப்படும் என்றுமத்தியசிறபான்மையினர் நலத்துறைஅமைச்சர் திருமுக்தார் அபாஸ் நக்விகூறியுள்ளார்

அஜ்மீர் தர்காநிலத்தில் அமைக்கப்படவுள்ளகோவிட் சிகிச்சைமையம் மூலம் ஆயிரக்கணக்கானமக்கள் பயனடைவார்கள் என்றுதிருமுக்தார் அபாஸ் நக்விதெரிவித்துள்ளார்

தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்குதொடங்குகிறது நேற்றுநடைபெற்றபரபரப்பானஆட்டத்தில் பெங்களூருஅணிஒருரன் வித்தியாசத்தில் தில்லிஅணியைவென்றது